குடியுரிமை திருத்த சட்டத்தால் எந்த மதத்தையும் எந்த பிராந்தியத்தையும் சார்ந்த இந்திய குடிமக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

இன்று வழங்கினார்

இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன

குடியரிமை திருத்த சுட்டம் காரணமாக இந்திய குடிமக்கள் எவருக்கும் எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும் அவர்களின் குடியுரிமை பறிபோகாது என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது இந்த உண்மையை புரிந்து கொள்ளவும் தவறான தகவல்களை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தலைநகர் தில்லியில் நேற்று நடந்த பிஜேபியின் பிரம்மாண்ட பேரணியில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்கள் வன்முறைப் பாதையை கைவிட்டு பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவிக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார் தேசிய குடியுரிமை திருத்த சட்டமும் தேசிய குடிமக்கள் பதிவும் எந்த ஒரு குறிப்பிட்ட பிராந்திய மக்களையும் பாதிப்பது அல்ல என்றும் தெளிவுபடுத்தினார் தில்லியில் திரு அர்விந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி அரசு குடிநீர் வழங்குவது போக்குவரத்து மாகக்கட்டுப்பாடு உள்ளிட்ட பிரச்னைகளில் உரிய கவனம் செலுத்தவில்லை என்று பிரதமர் குற்றம் சாட்டினார் குடியரிமை திருத்த சட்டத்திற்கு ஆதரவாக கொல்கத்தாவில் பிஜேபி அபிநந்தன் யாத்ரா என்ற பெயரில் இன்று பேரணி நடத்துகிறது பேரணிக்கு பிஜேபியின் தேசிய செயல் தலைவர் இந்தப் திரு ஜே பி நட்டா தலைமை தாங்குகிறார் மத்திய கொல்கத்தாவில் உள்ள கபோத் மாலிக் சதுக்கத்திலிருந்து புறப்படும் இந்தப் பேரணி நகரின் வடக்குப் பகுதியில் உள்ள ஷியாம் பஜாரில் முடிவடைகிறது இந்த திருத்த சுட்டத்திற்கு ஆதரவாக பிரம்மாண்ட அளவில் மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்த பிஜேபி திட்டமிட்டுள்ளது சட்டத்தைக் கொண்டு வந்தமைக்காக குடியுரிமை திருக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோருக்கு இந்தப் பேரணியில் பாராட்டு தெரிவிக்கப்படுகிறது திரிணாமூல் காங்கிரஸ் கட்சி கொல்கத்தாவில் இன்று இந்த சுட்டத்தை எதிர்த்து பேரணி நடத்தப் போவதாக அறிவித்திருக்கிறது

குஜராத்தி திரைப்படமான எல்லாரோவிற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது வழங்கப்பட்டது

முதுபெரும் நடிகை சாவித்திரியின் வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட தெலுங்கு திரைப்படமான மகநடியில் நடித்ததற்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் சிறந்த நடிகைக்கான விருதைப் பெற்றார் உரி திரைப்படத்திற்காக ஆதித்யா தாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருதம் சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்திற்கான விருது பதாய்ஹே திரைப்படத்திற்கும் கிடைத்தது முதுபெரும் நடிகை சுரேகா சிக்கிரி சிறந்த துணை நடிகைக்கான விருதைப் பெற்றார் சிறந்த ஒளிப்பதிவிற்கான விருது பத்மாவத் திரைப்படத்திற்கு கிடைத்தது தமிழில் சிறந்த படத்திற்கான விருது பாரம் திரைப்படத்தை இயக்கிய பிரியா கிருஷ்ணசாமிக்கு வழங்கப்பட்டது குடியரிமை திருத்த சுட்டத்திற்கு எதிராக நடத்தப்படும் கிளர்ச்சிகளில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்களை ஈடுபடுத்த வேண்டாம் என்று அஸ்ஸாம் மாநில கல்வியாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் இன்றைய நாளிதழ்களில் அவர்களின் வேண்டுகோள் வெளியாகியுள்ளது அரசியல் லாபத்திற்கு இந்தப் போராட்டத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று அதில் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள் போராட்டம் காரணமாக கடந்த நாற்பது ஆண்டுகளில் அஸ்ஸாம் மாநிலத்தில் முதலீடு செய்வதும் சுற்றுலாப் பயணிகள் வருகையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த வேண்டுகோளில் மேகாலயா முன்னாள் ஆளுநர் திரு ரஞ்சித் சேகர் முஸாரி மூத்த பத்திரிகையாளர்கள் கனக்கெள் சேக்கா டி என் சக்ரவர்த்தி முன்னாள் தூதர் பி கே கோகோய் தேசிய அருங்காட்சியகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநர் திரு ஆர் டி கௌத்ரி திரைப்பட இயக்குநர் மஞ்சு போரா முன்னாள் துணைவேந்தர் திரு என் கே சௌத்ரி மற்றும் பவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள் மக்கள் போராடுவதற்கு அரசியல் சுட்டம் உரிமை அளித்த போதிலும் கல்விக்கான சூழ்நிலையையும் மாநிலத்தின் வளர்ச்சியையும் அது பாதித்தால் தற்கொலைப் பாதையாக முடியும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இந்தப் பிரச்னையில் உச்சநீதிமன்றத்தின் முடிவு வரும்வரை அனைவரும் பொறுமை காக்க வேண்டுமென்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள்

இந்தப் பேரணிக்கு தடைவிதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதிகள் வைத்தியநாதன் மற்றும் ஆஷா ஆகியோர் இந்த உத்தரவைப் பிறப்பித்தார்கள் பேரணியில் செல்வோர் பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தால் அகுற்கு கட்சித் தலைவரே பொறுப்பு என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள்

லக்னோவில் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்த அந்த மாநில துணை முதலமைச்சர் டாக்டர் தினேஷ் ஷர்மா இதற்கான நடைமுறைகள் ஏற்களவே தொடங்கிவிட்டதாகவும் அபராதத் தொகையை செலுத்த முடியாதவர்களின் சொத்துக்கள் முடக்கப்படும் என்றும் தெரிவித்தார்

இதற்காக நைஜீரிய கடற்படை கப்பல் நிறுவனம் ஆகியவற்றுக்கு இந்தியத் துதரகம் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளது ஒற்றுமையையும் அமைதியையும் வலியுறுத்தும் வகையில் ஜம்மு கஷ்மீர் காவல்துறை ஜம்முவில் நேற்று ஒற்றுமைக்கான ஒட்டம் நிகழ்ச்சியை நடத்தியது இந்த ஓட்டத்தை காவல்துறை தலைமை இயக்குநர் திரு திவ்பக் சிங் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இளைஞர்கள் நமது நாட்டின் மதச்சார்பின்மை மாண்புகளை போற்றி பாதுகாக்க வேண்டுமென்றும் போதைப்பொருள் பழக்கத்தில் சிக்காமல் தவிர்க்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார் இந்த ஒற்றுமை ஒட்டத்திற்கு அளைத்து தரப்பு மக்களும் குறிப்பாக மாணவர்கள் ஆதரவளித்தார்கள் கடுமையான குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் இதில் பங்கேற்றார்கள் பின்னர் இதில் கலந்து கொண்டவர்களுக்கு காவல்துறை தலைமை அலுவலகத்தில் பரிசுகள் வழங்கப்பட்டன

நாட்டின் பிற பகுதிகளுடன் கஷ்மீரை இணைக்கும் ஒரே சாலை மார்க்கம் இது என்பதால் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன சாலை மார்க்கம் சரி செய்யப்பட்டபின் வாகனப் போக்குவரத்து படிப்படிபாக அனுமதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கான பணியில் காவல்துறையும் தொழிலாளர்களும் ஈடுபட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் பணிகள் நடப்பதால் இந்த மார்க்கத்தை இன்று திறப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் அண்மையில் பெய்த அடைமழைக்கு மூன்று பேர் பலியாகியுள்ளார்கள்

தலைநகர் தில்லியின் புறநகர் பகுதியான கிராரி யில் துணிக்கிடங்கு ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு ஒன்பது பேர் பலியாகிவிட்டார்கள் இரண்டு பேருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது நேற்று நள்ளிரவு இந்த தீ விபத்து ஏற்பட்டது நெருப்பு முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டதாகவும் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள்

நேற்று கட்டாக்கில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது